நடைபெறுகிறது

மறுவாக்குப்பதிவும் நடைபெறுகிறது

குறைந்துள்ளதால் சிக்கனமாக நீரை பயன்படுத்துமாறு மத்திய அரசு ஆவோசனை கூறியுள்ளது

செயலாளா் உள்ளிட்டோா் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சென்னை உயா்நீதிமன்றம் பதிவு செய்துள்ளது புத்த பூர்ணிமா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

மக்களவைத் தேர்தலுடன் தமிழகத்தின் நான்கு தொகுதிகளில் சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் மாற்றத்திறனாளிகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களில் ஜி பி எஸ் கருவியுடன் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் ஆகியவை குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தேர்தல் ஆயத்தம் குறித்து எமது செய்தியாளர்கள் தரும் தகவல்

ஆந்திரா தெலங்கானா கா்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களில் உள்ள அணைக்கட்டுகளில் தேக்கி வைக்கப்பட்ட நீரின் அளவு மிகவும் குறைந்து வருவதால் சிக்கனமாக நீரை பயன்படுத்தமாறு மத்திய அரசு ஆலோசனை கூறியுள்ளது

தமிழகத்தில் சுட்டவிரோதமாக நிலத்தடி நீர் உறிஞ்சுப்படுவதை தடுக்காத பொதுப்பணித் துறை செயலாளர் உள்ளிட்டோர் மீது சென்ளை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளது தாமாக முன்வந்து பதிவு செய்த இந்த வழக்கு தொடர்பாக நாளை மறுநாள் பதிலளிக்குமாறு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் உத்தரவிட்டார்

வரையறைக்கப்பட்ட நீரின் அளவை தாண்டி கூடுதல் நீர் எடுக்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு சிறப்பு கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என்றும்

இந்நிலையில் சட்டவிரோதமாக நீர் உறிஞ்சப்படுவது தொடர்பாகவும் தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் அவதிப்படுவதாகவும் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தமிழக பொதப்பணி செயலாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத் தலைவா் மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் மண்டல இயக்குநா் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஆகியோர் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டாா் இந்திய கடற்படையின் சென்னை மற்றும் கொச்சி மண்டலத்தைச் சேர்ந்த போர்க் கப்பல்கள் கடலிலிருந்து விண்ணில் உள்ள இலக்கை தாக்கவல்ல ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தன நேற்று நடத்தப்பட்ட இந்த பரிசோதனையில் இந்திய கடற்படை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இஸ்ரேல் போர் விமான நிறுவனம் ஆகியவை கலந்துகொண்டன

இம்மாதம் நடைபெற்ற அமைதி உச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் போர் நிறுத்த உடன்பாடு குறித்தும் அவர் ஆலோசித்தார்

ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா விரும்புவதாக வெளியுறவுத் துறை செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார் புத்தரின் பிறந்த நாளான புத்த பூர்ணிமா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு ஆகியோர் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமைதி இரக்கம் சமூக சேவை அஹிம்சை ஆகியவற்றை போதித்த புத்தரின் போதனைகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்றும் அவரது சிந்தனைகளையும் செயல்களையும் அனைவரும் பின்பற்ற இந்நாளில் உறுதியேற்குமாறு குடியரசுத்தலைவர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் நேர்மையான பாதையில் மனதிறக்கத்துடன் அனைவரையும் அரவணைக்கும் சகோதர பண்புடலும் அர்ப்பணிப்புடனும் சேவையாற்ற வேண்டும் என்று திரு எம் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார்

இதற்கான தரவரிசை பட்டியல் ஜூன் கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை இரண்டாம் வாரத்தில் நடைபெறும் என்றும் பல்கலைக் கழகம் கூறியுள்ளது வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களும் இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம்

அமெிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிக்கோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியப் பொருட்களுக்கான கட்டணத்தை விலக்கிக் கொண்டுள்ளார் பப்புவா நியூகினியாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது

இந்திய விமானப்படை தளபதி ஏர்மார்ஷல் பி எஸ் தனோவா நேற்று குலூர் விமானப்படை மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார்

தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் உத்தமபாளையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது ரயில் பயனிகளிடம் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த கேரள மாநிலம் திரிச்சூரை சேர்ந்த சாகுல் அமீத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளா்